நடைமுறை இன்று காலை எட்டு மணி முதல் அமலுக்கு வருகிறது

தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் தெரிவித்துள்ளார்

இயக்குனர்களுக்கு தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆனையம் அறிவுரை வழங்கியுள்ளது

சென்னையில் நடைபெறவுள்ளது இனி விரிவான செய்திகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்களுக்கு சுங்கக் கட்டணம் வசூலிப்பதற்கான ஃபாஸ்டாக் நடைமுறை இன்றுகாலை எட்டு மணி முதல் அமலுக்கு வருகிறது

இதற்காக தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் அனைத்து சுங்கக்கட்டன சாவடிகளிலும் மின்னனு முறையில் கட்டணம் வசூலிக்கும் அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன எரிபொருள் மற்றம் நேரத்தை சேமிக்கவும் கற்றுச்சூழல் மாசுபடுவதை கட்டுப்படுத்தும் நோக்கிலும் வாகன ஒட்டிகள் சிரமமின்றி கட்டணத்தை செலுத்தும் வகையில் இந்தத் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது செலுத்தாமல் இப்புகிய நடைமுறையின்படி கங்கக்கட்டணம் கடந்து செல்லும் வாகனங்களின் உரிமையாளரிடமிருந்து இரட்டிப்பு கட்டணம் வசூலிக்கவும் இந்த மின்னனு கட்டமைப்பில் வகை செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து மத்திய சாலை மற்றும் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுங்கச்சாவடிகளின் இருபுறத்திலும் உள்ள ஒரு வழியில் பழைய முறைப்படியே கட்டணம் ஒருமாதத்திற்கு வசூலிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது

இதையடுத்து வாக்குச்சாவடிகளுக்கு இன்று பிற்பகலுக்குள் சென்றடையுமாறு சும்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றம் பணியாளர்களுக்கு அறிவுறத்தப்பட்டுள்ளதாக ஜார்கண்ட் தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு வினய் குமார் சௌபே தெரிவித்துள்ளார் எரிசக்தி பாதுகாப்பிற்கான தேசிய விருதுகளை மத்திய மின்துறை மற்றும் புதப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் வழங்கினார்

எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பாக தேசிய அளவில் நடைபெற்ற ஓவியப்போட்டியில் வெற்றி பெற்ற இருபத்தாறு மாணவர்களுக்கு பரிசுகளை அவர் வழங்கினார் அப்போது பேசிய அமைச்சர் ஆர் கே சிங் நாட்டின் நீடித்த வளர்ச்சிக்கு எரிசக்தி பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார் தேசிய லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது

மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக குவஹாத்தி மற்றும் திப்ருகர் பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு சிறிது நேரம் தளர்த்தப்பட்டது

மேகாலயா ஜனநாயகக் கூட்டணி தலைவரும் முதலமைச்சருமான திருகான்ரட் கே சங்மா தலைமையில் பிரதிநிதிகள் உள்துறை அமைச்சர் திரு அமித்சாவை சந்தித்தனர் அப்போது மாநிலத்தில் உள்நுழைவு அனுமதி முறையை அமல்படுத்துமாறு அவர்கள் வலியுறுத்தினார்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் தேசிய பாதகாப்பில் பங்கேற்க வேண்டும் என்று ராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் தெரிவித்துள்ளார் மும்பையில் நேற்று நடைபெற்ற மனோகர் பாரிக்கர் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பேசிய அவர் உரி மற்றும் புல்வாமா தீவிரவாத தாக்குதல்களுக்கு இந்திய தரப்பில் தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டதாகக் கூறினார்

தமிழக ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நாளையுடன் நிறைவடைகிறது

இத்தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்படும் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை மறுதினம் நடைபெறும்

உள்ளாட்சித் தேர்தலுக்கான திமுக வின் முதலாவது வேட்பாளர் பட்டியலும் அஇஅதிமுகவிள் இரண்டாவது வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது அஇஅதிமுகவின் முதலாவது வேட்பாளர் பட்டியல் இருதினங்களுக்கு முன் வெளியிடப்பட்ட நிலையில் திருவள்ளூர் திருவண்ணாமலை நாமக்கல் நீலகிரி திருச்சி பெரம்பலூர் கரூர் தஞ்சை நாகை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் துத்துக்குடி மாவட்டங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர் அடங்கிய இரண்டாவது பட்டியலை அக்கட்சி நேற்று வெளியிட்டுள்ளது திமுகவின் முதலாவது வேட்பாளர் பட்டியலில் திருவண்ணாமலை திருச்சி கருர் சேலம் கோவை நீலகிரி மதுரை துத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது குடியுரிமை சட்டத்திருத்ததை எதிர்த்து பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற போராட்டத்தில் கல்வீச்சு போன்ற சட்ட விரோத நடவடிக்கைகளில் குழந்தைகளை ஈடுபடுத்தியதை அடுத்து மாநில காவல்துறை தலைமை இயக்குனர்களுக்கு தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அறிவுரை வழங்கியுள்ளது

மகாராஷ்ட்ர முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்ரே தமது அமைச்சரவை இலாக்காக்களில் சிறிது மாற்றம் செய்துள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய வாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் திரு ஜெயந்த் பாட்டிலுக்கு நீர்ப்பாசனத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளதாகக் கூறப்பட்டுள்ளது மற்றொரு தேசிய வாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் திரு சகன் புஜ்பாலுக்கு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு மற்றம் சிறுபான்மையினர் நலன் ஆகிய துறைகள் துதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் அசாதாரண சூழ்நிலை நிலவிவருவதை அடுத்து அங்கு இன்று நடைபெறவிருந்த தேசிய தகுதி தேர்வு ஒத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய தேர்வு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்ற மாநிலங்களில் தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் அதில் மேலும் கூறப்பட்டுள்ளது விநியோகப் பற்றாக்குறை மற்றம் கொள்முதல் விலை உயர்வு காரணமாக தில்லியில் பால் விலையை லிட்டருக்கு மூன்று ரூபாய் வரை பால் பண்ணைகள் உயர்த்தியுள்ளன இன்று முதல் இது அமலுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வட இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கிறது ஜம்மு காஷ்மீர் இமாச்சலப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களில் மழையுடன் கூடிய பளிப்பொழிவு பெய்து வருகிறது தில்லி பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் ராஜஸ்தான் வடக்கு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் மூடுபனி நிலவி வருகிறது இமாச்சலப்பிரதேசத்தில் அண்மையில் பெய்த பளிப்பொழிவு மற்றும் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதால் உள்ளுர் மக்களும் கற்றுலா பயணிகளும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பிரபல கற்றலா தலங்களான சிம்லா மணாலி தல்ஹவுசி மற்றம் குஃப்ரி பகுதிகளில் நேற்று இரவு பளிப்பொழிவு காணப்பட்டது

பளிப்பொழிவால் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் தொடர்ந்து மூன்றாம் நாளாக பூரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் மவுண்ட் அபுவில் குறைந்தபட்ச வெப்பநிலை இரண்டு புள்ளி இரண்டு செல்சியஸாக பதிவானது இதற்கிடையே மத்தியப் பிரதேச கிழக்கு பகுதியிலும் மற்றும் சதீஸ்கர் மாநிலத்திலும் குறிப்பிட்ட பகுதிகளில் இன்று சூறாவளி காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பங்களாதேஷில் தியாகிகள் தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது

டாக்காவில் நடைபெற்ற பேரணியில் நூற்றுக்கணக்கான அறிஞர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் கலைஞர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றபோது இச்சம்பவம் நிகழ்ந்தது இதையடுத்து டாக்காவில் உள்ள மிர்பூரில் அமைந்துள்ள தியாகிகள் நினைவிடத்தில் பங்களாதேஷ் அதிபர் திரு அப்துல் ஹமீத் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் டாக்காவில் உள்ள இந்திய துணை துதரகத்தின் இந்திராகாந்தி காவாச்சார மையமும் தியாகிகள் தினத்தை ஒட்டி இசை மற்றும் பாடல் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்திருந்தது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகளைக் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரின் முதலாவது ஆட்டம் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது பிற்பகல் மணி ஒன்று முப்பதுக்கு இப்போட்டி தொடங்குகிறது போட்டியின் நேரடி வர்ணனையை இந்தி மற்றம் ஆங்கிலத்தில் அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு செய்யவுள்ளது